பொருளாதாரகட்டமைப்பு வலுவாக இருப்பதால் முதலீட்டுக்குஉகந்தநாடாக இந்தியாவிளங்குவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

பீஹார் சுட்டப்பேரவை இறுதிக்கட்டதேர்தலுக்கானபிரச்சாரம் இன்றுமுடிவடைந்தது

ஆன்லைன் ரம்மிவிளையாட்டைதமிழகத்தில் தடைசெய்யநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

ஐ பிஎல் கிரிக்கெட்டில் இறுதிப்போட்டிக்கானமுதலாவதுதகுதிக்கற்றுஆட்டத்தில் இன்றமும்பை தில்லிஅணிகள் மோறுகின்றன

மாநாட்டைகாணொலிவாயிலாகதொடங்கிவைத்துபேசியபிரதுர் ப்புகர்வதேசமுதலீட்டாளர்கள் நாட்டின் பொருளாதாரவளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அனைத்துதரப்பிலும் வளர்ச்சிகாண்பதற்காகஉறுதியானநடவடிக்கைகளைஅரசுஎடுத்துவருவதாகவும் தெரிவித்தார் முதலீட்டாளர்களுக்கானசந்தைவாய்ப்புகள் விரிவுப்படுத்தப்பட்டுள்ளதாகதெரிவித்தபிரதமர் முதலீட்டிற்கானபாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் அரசுதரப்பில் அளிக்கப்படும் சலுகைகள் குறித்தும் கூறினார் உற்பத்திதொழில் துறையில் இந்தியாமுன்னிலைவகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இந்தநடவடிக்கைசீக்கியர்களின் பாகிஸ்தானின் மதம் சார்ந்தடணர்வுகளைபாதிக்கும் வகையில் உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது

சீக்கிய சமூகத்தினரிடமிருந்துவெளியுறவுத்துறைஅமைச்சகத்திற்கு தொடர்பாக இது புகார்கள் வந்திருப்பதாகவும் அந்தஅறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஹாஷ்வர்தன் கூறியுள்ளார்

இந்தநோய்த்தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்கானபணிகள் நி நாட்டில் சிறப்பாகமேற்கொள்ளப்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார் புதிதாகபாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் தொடர்ந்தகுறைந்துவருவதாகஅவர் கூறினார்

முகக்கவசம் அணிவது கைகளைசோப்பு போட்டுகழுவுவது தனிநபர் இடைவெளியைபின்பற்றுவதபோன்றவற்றைபொதுமக்கள் முழுமையாககடைப்பிடிக்கவேண்டும் என்றும் டாக்டர்

சட்டப்பேரவைத்தேர்தலில் பீ ஹார் முன்றாவதுமற்றும் இறுதிகட்டவாக்குப்பதிவுக்கானதேர்தல் பிரச்சாரம் இன்றுமாலைமுடிவடைந்தது

வால்மீகிநகர் மக்களவைத்தொகுதிக்கு இடைத்தேர்தலும் சனிக்கிழமைஅன்றுநடைபெறுவதைஒட்டிஅதற்கானபிரச்சாரமும் இன்றுமுடிவடைந்துள்ளது

இத்தொடர்பாகஅவர் அம்மாநிலமுதலமைச்சர்களுக்குஎழுதியுள்ளகடிதத்தில் தீபாவளிபண்டிகையின் போதுநாடுமுழுவதும் பட்டாசுவெடிப்பது நமதுகலாச்சாரத்தின் ஒருபகுதியாகஉள்ளதைசுட்டிக்காட்டியுள்ளார்

திருபன்வாரிலால் புரோஹித் புதுதில்லியில் இன்றுகுடியரசுத் துணைத் தலைவர் ஆளுநர் திருவெங்கய்யாநாயுடுவை சந்தித்து தமிழகம் தொடர்பானமுக்கியபிரச்சினைகள் குறித்துவிவாதித்துள்ளார் முன்னதாகநேற்றுஅவர் பிரதமர் திருநரேந்திரமோடி மத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா பிரதமர் இணைஅமைச்சர் திரு ஜிதேந்திரசிங் ஆகியோரையும் சந்தித்துதமிழகம் சார்ந்தஅம்சங்கள் அலுவலக குறித்துவிவாதித்தாக ஆளுநர் மாளிகைசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அமெரிக்கஅதிபர் தேர்தலில் வாக்குஎண்ணிக்கைதொடர்ந்து இரண்டாவதுநாளாகநடைபெற்றுவரும் நிலையில் ஜனநாயககட்சிவேட்பாளர் ஜோபைடன் முன்னிலைடெற்றுள்ளார்

பென்சில்வேனியா வடக்குகரோலினா அரிசோனாஆகிய இடங்களில் இரு கட்சிகளுக்கும் இடையேகுறைந்தஅளவு வாக்குவித்தியாசம் இருப்பதால் இழுபறிநீடிக்கிறது